நரேந்திர மோடி உறுதிப்பட தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ண ராவ் செய்தியாளர்களிடம் கூறினார்

பிரதமர் மோடி தனி மனித இடைவெளி மட்டுமே கொரோனா வைரசுக்கு எதிரான கையிருப்பு மருந்து என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் புலம் பெயர்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக ஆத்ம நிர்பர் உத்திரப்பிரதேச ரோஜ்கார் திட்டத்தை காணொளி காட்சி மூலம் பிரதமர் மோடி இன்று துவக்கி வைத்தார்

மல்லாடி கிருஷ்ணா ராவ் கூறினார்

இது குறித்து சமூக ஊடகம் வாயிலாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அந்த தொழிற்சாலை நிர்வாகம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான தொழிலாளர்களை தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்து தரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இதன் விளைவு மொத்த புதுச்சேரிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அந்த தொழிற்சாலை மூடப்பட்டு பேரழிவு மேலாண்மை சட்டம் தொழிலாளர் சட்டம் போன்றவற்றின் கீழ் அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஆகவே தொழிற்சாலை உரிமையாளர்கள் அரசின் விதிமுறைகளை முறையாகப் பின்பற்றி கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனக் கேட்டுக் கொண்டுள்ளார் கட்டுப்பாட்டு மண்டலம் புதுச்சேரியில் கொரோனா தொற்று உறுதிசெய்யப்படும் நிலையில் அந்த பகுதிகள் கட்டுப்பாட்டு மண்டங்களாக அறிவிக்கப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் புதிய கட்டுப்பாட்டு மண்டலங்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் அறிவித்துள்ளார்

இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அத்தியவசியத் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வருவதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அனைத்து வாகன போக்குவரத்துக்கும் தடை விதிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

மீன்வளத்துறை புதுச்சேரியில் உள்ள மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணம் வழங்கும் வகையில் தடைக்காலம் மற்றும் இயற்கைச் சீற்றங்களின் போது மீனவர்களுக்கான நலன் மற்றும் நிவாரணம் என்ற விதியில் திருத்தம் கொண்டு வந்திருப்பதாக மீன்வளத்துறை அரசுச் செயலர் திருமதி பூர்வா கர்க் தெரிவித்துள்ளார் மீனவர் குடும்பத்தில் எவரேனும் முதியோர் ஓய்வூதியம் பெரும் பட்சத்தில் தடைக்கால நிவாரணம் மறுக்கப்படாது என்ற அடிப்படையில் அந்த திருத்தம் கொண்டுவரப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

பாலஜி ஸ்ரீவத்சவா கூறினார்

இதை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் டிஜிபி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா செய்தியார்களிடம் பேசுகையில்

புதுச்சேரியில் இருப்பவர்கள் வழுதாவூர் சாலையில் உள்ள வேலை வாய்ப்பு அலுவலகத்தையும் காரைக்காலைச் சேர்ந்தவர்கள் மதகடியில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகத்தையும் மாஹேயில் உள்ளவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உள்ள உதவி வேலை வாய்ப்பு அதிகாரியையும் ஏனாமில் உள்ளவர்கள் மினி சிவில் ஸ்டேஷனில் உள்ள உதவி தொழிலாளர் ஆய்வாளர் அலுவலகத்தையும் அணுகலாம் என்று புதுச்சேரி தொழிலாளர் துறைச் செயலர் திரு வல்லவன் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்து மீண்டும் புதுச்சேரி திரும்பியுள்ள தொழிலாளர்கள் இந்த மையங்களை அணுகி பயன்பெறலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அஞ்சலி கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இந்திய சீன ராணுவத்திற்கு இடையே நடந்த மோதலில் உயிர் தியாகம் செய்த இந்திய வீரர்களுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரியில் காமராஜர் சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வீரர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது முதலமைச்சர் திரு நாராயாணசாமி அமைச்சர் திரு நமச்சிவாயம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர் மீனவர் நலன் புதுச்சேரி மீனவர்களின் நலனுக்காக பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கி காப்புறுதி டீசல் மானியம் இயற்கை சீற்ற உதவிகள் படகுகள் மற்றும்வலைகள் வாங்க உதவி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற அதிமுக குழுத் தலைவர் திரு அன்பழகன் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார் அதிமுகவின் தொடர் போராட்டத்தின் காரணமாக கடந்த ஆண்டு மீன் பிடி தடைக்கால நிதி உதவிப் பெற்ற அனைத்து மீனவக் குடும்பங்களுக்கும் இந்த ஆண்டும் தடைக்கால நிதி உதவி வழங்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டிருப்பதாகவும் இதன் மூலம் மீனவ சமுதாயத்திற்கு பெரும் ஆறுதல் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

மல்லாடி கிருஷ்ண ராவ் செய்தியாளர்களிடம் கூறினார் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் ஆலோசனை மையங்களை புதுச்சேரி தொழிலாளர் துறை அமைத்துள்ளது